ஆளுநரிடம் ஆட்சி அமைக்க உரிமை கோரவுள்ளனர்

கவுன்சில் தேர்தல் உறுதிபடுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

மாவட்டமாக உருவாகியுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார்

செய்ததற்காக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்துள்ளார்

ஹரியானாவில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பிஜேபி சுட்டமன்ற உறுப்பினர்கள் நாளை சண்டிகரில் கூடி தங்களது கட்சியின் சுட்டமன்ற கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பார்கள் என்று அம்மாநில கட்சிப்பொறுப்பாளர் திரு அனில் ஜெயின் தெரிவித்துள்ளார் தேர்ந்தெடுக்கப்படவுள்ள புதிய பிஜேபி சட்ட மன்ற கட்சித் தலைவர் நாளை ஆளுநரை சந்தித்து அம்மாநிலத்தின் மீண்டும் ஆட்சி அமைக்க உரிமை கோரவுள்ளதாக தெரிவித்தார் நாளை சண்டிகரில் நடைபெறும் சுட்டமன்ற கட்சி கூட்டத்தில் பிஜேபியின் மத்திய பார்வையாளர்களாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மூத்த தலைவர் திரு அருண்சிங் ஆகியோர் கலந்துகொள்வார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் ஹரியானாவில் பிஜேபி மீண்டும் ஆட்சி அமைப்பது உறுதி என்று முதலமைச்சர் திரு மனோகர் லால் கட்டார் கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதை தெரிவித்தார் பின்னர் பிஜேபியின் தற்போதைய செயல் தலைவர் திரு ஜே பி நட்டா உள்ளிட்ட மூத்த தலைவர்களிடம் ஆவோசனை நடத்தினார்

இதனிடையே இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய ஜனநாயக் ஜனதா கட்சியின் தலைவர் திரு துஷ்யந்த் சௌதாலா தங்களது குறைந்தபட்ச செயல் திட்டத்திற்கு யார் ஒப்புக்கொண்டாலும் அவர்களுக்கு தங்களது கட்சி ஆதரவு அளிக்கும் என்று கூறினார் தங்களை பொறுத்தவரை பிஜேபியோ காங்கிரஸோ எதுவாக இருந்தாலும் சேரக்கூடாத கட்சி என்று கிடையாது என்றும் அவர் தெரிவித்தார் முன்னாள் ஹரியானா முதலமைசரும் மூத்த காங்கிரஸ் தலைவருமான திரு பூபீந்திரசிங் ஹூடா புதுதில்லி வந்துள்ளார் காங்கிரஸ் அம்மாநிலத்தில் ஆட்சி அமைப்பது குறித்து கட்சித் தலைவர் திருமதி சோனியா காந்தி மற்றும் கட்சியின் மூத்த தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார் ஜம்மு காஷ்மீரில் நேற்று நடைபெற்ற வட்டார வளர்ச்சி கவுன்சில் தேர்தல் அமைதியாக நடைபெற்றது

சுயேச்சை வேட்பாளர்கள் அதிகளவில் வெற்றிபெற்றுள்ளனர்

ஜம்மு காஷ்மீர் தேசிய சிறுத்தைகள் கட்சி எட்டு பதவிகளுக்கும் காங்கிரஸ் கட்சி ஒரு பதவிக்கும் தேர்ந்தெடுக்கப் பட்டிருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு ஷைவேந்திரகுமார் தெரிவித்தார் வட்டார வளர்ச்சி கவுன்சில் தேர்தல் அமைதியாகவும் நேர்மையாகவும் நடைபெற்றது குறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது மகிழ்ச்சியை தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் லே லடாக் பகுதியில் உள்ள மக்கள் ஜனநாயக்தின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளதை அவர்களின் வாக்கு சதவீதம் உறுதிபடுத்துவதாக தெரிவித்துள்ளார்

இந்த தேர்தலை சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய தேர்தல் பணியாளர்களுக்கும் மக்களுக்கும் தமது நன்றியை தெரிவித்து கொள்வதாக பிரதமர் கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் லே லடாக் பகுதியில் இளைய சமுதாயத்தினர் தலைமையில் புதிய உதயம் ஏற்பட்டுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் வட்டார வளர்ச்சி கவுன்சில் தேர்தல் வெற்றிகரமாக நிறைவுபெற்றது குறித்து தெரிவித்துள்ள ஆளுநரின் ஆலோசகர் திரு ஃபருக் கான் ஜம்மு காஷ்மீர் மற்றும் வடாக் பகுதியில் வளர்ச்சி பணிகளை திட்டமிடவும் செயல்படுத்தவும் கண்காணிக்கவும் தேவையான நிர்வாக கட்டமைப்பு தற்போது உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரில் உள்ள கிராமப்புற பகுதிகளில் வளர்ச்சிப் பணிகளை விரைவாக நிறைவேற்ற வட்டார வளர்ச்சி கவுன்சில் பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் ஸ்ரீநகரில் இன்று புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள வட்டார வளர்ச்சி கவுன்சில் தலைவர்களிடையே உரையாற்றிய அவர் இந்த தேர்தல் நடைபெற்று கவுன்சில் உருவாக்கப்பட்டதையடுத்து வளர்ச்சி திட்டங்களுக்கா கூடுதல் நிதியை மத்திய அரசிடம் இருந்து கேட்டுப்பெறுவதற்கு வழி ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்

கௌதம புத்தர்

பொளாதார வளர்ச்சிபெற அமைதியும் நல்லிணக்கமும் அடிப்படை தேவை என்றும் அவர் கூறினார் ஆன்மீகம் அமைதி மற்றும் பொருளாதார வளர்ச்சி ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது என்று அவர் குறிப்பிட்டார் நாட்டின் கலாச்சாரச் சுற்றுலாவை ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்திய குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கொளதம புத்தரின் வழிபாட்டு தலங்களையும் இணைத்து அவரது சிந்தனைகளையும் புத்த மதத்தின் ஆழ்ந்த கோட்பாடுகளையும் இளைய சமுதாயத்தினர் அழிந்து கொள்ளவேண்டும் என்றும் கூறினார் குஜராத் மாநிலம் காந்திநகர் மாவட்டம் நாட்டிலேயே முதல் மண்ணெண்ணை பயன்பாடு இல்லாத மாவட்டமாக உருவாகியுள்ளது

காஞ்சிபுரம் மாவட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெற்ற இந்திய சீன உச்சிமாநாட்டிற்கான ஏற்பாடுகளை தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சிறப்பாக செய்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு பாராட்டுத் தெரிவித்தார் இதுதொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில் சீன அதிபர் வருகையின் போது ஏற்பாடு செய்யப்பட்ட வரவேற்புகள் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிகழ்வு மறக்க முடியாததாக அமைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மகாராஷ்டிரா ஹரியானா மாநில சுட்டமன்றத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றதை அடுத்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் இடைத் தேர்தல் நடைபெற்ற விக்கிரவாண்டி மற்றும் நாங்குநேரி தொகுதிகளில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக சுட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சரை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்துப் பெற்றனர்

மகாத்மாகாந்தியின் போதனைகளும் முக்கிய புகைப்படங்களும் இந்த இதழில் இடம்பெற்றுள்ளன தமிழகத்தில் பருவமழை பெய்து வருவதை முன்ளிட்டு மழை நீரை சேமிப்பதற்காக குடிமராமத்துப் பணிகள் ஏரிகள் மற்றும் குளங்களில் மேற்கொள்ளப்பட்டு தயார் நிலையில் இருப்பதாக நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார்